இனி விரிவான செய்திகள் உத்தராகண்டில் பனி மலை சரிவால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன நூற்றுக்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

ரானுவத்தினர் இந்தோ திபெத் எல்லைப் பாதுகாப்புப் படை வீரர்கள் உள்ளிட்டோர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்

திரிவேந்திர சிங் ராவத்திடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசியில் இருமுறை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார் மீட்புப் பணிகளுக்கு மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மாநில முதலமைச்சரிடம் பிரதமர் உறுதி அளித்தார்

நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் சும்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் வல்லுநர்களால்தான் கூற முடியும் என்று குறிப்பிட்டார் தற்போது அரசு மக்களை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார்

பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டுள்ள எல் பி ஜி முனையம் கெயில் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டுள்ள தோபி தர்காப்பூர் இடையிவான குழாய் வழி எரிவாயு இணைப்பு ராணிச்சக்கில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தால் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலம் ஆகியவற்றை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த திட்டங்கள் நாட்டின் கிழக்கு பகுதியுடனானா இணைப்பை வலுப்படுத்தும் என்று கூறினார் அந்த பகுதியில் தாய எரிசக்தி கிடைப்பதற்கு புதிய எரிசக்தி திட்டங்கள் உதவிகரமாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு தர்மேந்திர பிரதான் திருமதி தேபபுரீ சௌத்ரி மேற்கு வங்க ஆளுநர் திரு ஜெகதீப் தன்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

நாட்டின் வேளாண்துறை வளர்ச்சியில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்துவதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விதை விதைப்பதற்கு முந்தைய நிலையில் இருந்து அறுவடைக்கு பிந்தைய நிலை வரை இந்த பயிர் காப்பீடு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது இந்த திட்டம் உலக அளவில் மிகப் பெரிய பயிர் பாதுகாப்பு திட்டமாக உள்ளது எனவும் இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஐந்தரை கோடி விண்ணப்பங்கள் பெறப்படுவதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது இத்திட்டம் மேலும் எளிதாக்கப்பட்டுள்ளது எனவும் இழப்பீட்டுத் தொகை மின்னனு முறையில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

வாழ்வில் ஏற்படும் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள யோக பயிற்சிகள் உதவிகரமாக அமையும் தலைவர் என்று குயடிரசு திரு ராம்கோவிந்த் கூறியுள்ளார் ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியில் உள்ள சத்சங்க் அறக்கட்டளை ஆசிரமத்திற்கு குடியரசு தலைவர் நேற்று சென்று யோகா ஆசிரியர் பயிற்சி திட்ட மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் கிரியா யோகம் உடல் மற்றம் மளம் இரண்டையையுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் என்றார் ஆசிரியர்களாக மாறிய பின்னரும் தொடர்ந்து கற்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் வலியுறுத்தினார் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறையால் நடத்தப்படும் ஹுனார் ஹாத் கண்காட்சிகள் வாயிலாக கடந்த ஆறு ஆண்டுகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக அந்த துறைக்கான அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார்

அடுத்த மாதத்தில் தில்லி கோட்டா உள்ளிட்ட நகரங்களிலும் அதை தொடர்ந்து ஜெய்பூர் சண்டிகர் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் இந்த கண்காட்சி நடத்தப்படும் என்று திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறினார்

மண்டலங்களை இணைக்கும் திட்டத்தின் கீழ் பிலாஸ்பூர் நகருக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து விமான சேவைகள் தொடங்கும் என்று அவர் கூறினார்

நாட்டின் மொத்த மின்சார பயன்பாடு இதுவரை இல்லாத அளவாக கடந்த மாதத்தில் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது ஜிகாவாட்டை எட்டியதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் கொச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா சார்பில் நேற்று தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டன

நட்பு நாடுகளுக்கு இந்தியா எப்போதுமே துணை நிற்பதாக அவர் தெரிவித்துள்ளார்

மியான்மரில் ரானுவ ஆட்சிக்கு எதிராக இரண்டாவது நாளாக நேற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மியான்மரின் வர்த்தக தலைநகர் என்று அழைக்கப்படும் யாங்கூனில் பல்வாயிரக்கணக்கானோர் கூடி ரானுவ ஆட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் ஆங் சான் த கி உள்ளிட்ட தலைவர்களை விடுதலை செய்யவும் அவர்கள் வலியுறுத்தினர்